இன்று மகாவீர் ஜெயந்தி திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுவையில் நாளை வாக்காளர்கள் அச்சமின்றியும் பாதுகாப்பாகவும் வாக்களிக்க பாதுகாப்பு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தலைமைத் தேர்தல் அதிகாரி டாக்டர் கந்தவேலு தெரிவித்துள்ளார்

இன்று மகாவீர்ஜெயந்தி திருநாளை ஒட்டி குடியரசுத்தலைவர் துணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் சமண சமயத்தினர் உட்பட நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அமைதி மற்றும் அகிம்சை பற்றிய பகவான் மகாவீரரின் போதனைகள் இன்றைய காலக்கட்டத்திற்கு மிகப் பொருந்தும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் மகாவீர ரின் போதைனகைள் நேற்மையான தார்மீக பாதைக்கு வெளிச்சம் காட்டுபவை என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கயை நாயுடு கூறியுள்ளார் அகிம்சை சகோதரத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தை பரப்பக் கூடிய பாரம்பரியச் சுடராகவே மகாவீரரின் போதனைகள் அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டர் செய்தி ஒன்றில் கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட தலைவர்களும் மக்களுக்கு மகாவீர் ஜெயந்தி வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள மாதா மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட அக்லூஜ் பகுதியில் இன்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் பதவிக்கு வந்தவுடன் நீர் பிரச்சனைக்கு தீர்வு காண தனி ஜலசக்தி அமைச்சகம் உருவாக்கப்படும் என்றார் நாட்டிற்கு வலுவான அரசு தேவையே தவிர எதர்க்கும் உதவாத அரசு இல்லை என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் பதவிக்கு வந்தால் ஊழல்வாதிகள் எவரையும் விட்டுவைக்காது என்றும் தீவிரவாதிகளின் கூடாராங்களுக்குள் புகுந்து பாடம் புகட்டப் படும் என்றும் அவர் கூறினார் வேளாண்மை தொழில் மற்றும் சேவைத்துறைகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமல்படுத்தி உள்ள பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தமது உரையில் பட்டியலிட்டு காட்டினார்

மேற்கு திசையில் இருந்து வீசும் காற்றினால் இதே போன்ற வானிலை வரவிருக்கும் நாட்களிலும் நீடிக்கும் என வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது மழை மற்றும் புயலக்கு பலியானவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு

உயிர்ச்சேதங்கள் குறித்து தாம் துயரம் அடைந்திருப்பதாகவும் நிலமைகளை அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் டுவிட்டர் செய்தி ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார் தமிழகத்திலும் இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உள் கர்நாடகம் முதல் தென் தமிழகம் வரை காற்றழுத்த தாழ்வுநிலை நீடிப்பதால் தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதற்கிடையே ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் இன்று காலை முதல் இடிமற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது நெல்லை மாவட்டத்திலும் இன்று பரவலாக மழை இருந்தது

மீ மழை பதிவாகியுள்ளது திடீர் மழை காரணமாக கோடை வெப்பம் சற்று குறைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மக்களவைத் தொகுதி மற்றும் தட்டாஞ்சாவடி சட்டமன்றத் தொகுதியில் நாளை வாக்காளர்கள் அச்சமின்றியும் பாதுகாப்பாகவும் வாக்களிக்க அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தலைமைத் தேர்தல் அதிகாரி டாக்டர் கந்தவேலு தெரிவித்துள்ளார்

அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தேர்தல் ஆணையப் பரிந்துரைப்படி நிழற் பந்தல் குடிநீர் உட்பட தேவையான எல்லா வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலிகள் சரிவுப் பாதைகள் பார்வைக் குறைபாடு உள்ளவர்களுக்கான பிரைய்ல் வாக்குச் சீட்டு உள்ளிட்ட வசதிகளும் இதில் அடங்கும்

இந்த வாக்குச்சாவடிகள் முற்றிலும் பெண் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

புகைப்பட வாக்காளர் சீட்டு அடையாள ஆவணமாக ஏற்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வலைதளம் மூலம் நிகழ்வுகளை நேரடியாக கண்காணிக்க செய்யப்பட்டுள்ளது ஏற்பாடு எல்லா வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்களின் வசதிக்காக உதவிமையம் அமைக்கப்படுகிறது

வாக்குப்பதிவு முடியும் வரை பறக்கும்படை மற்றும் இதர குழுக்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்படும் என்றும் தேர்தல் துறை தெரிவித்துள்ளது மாநிலம் முழுவதும் நாளை வரை மதுவிற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடி அமைந்துள்ள திரையரங்குகளில் இன்றும் நாளையும் இதர திரையரங்குகளில் இன்று இரவு இரண்டாம் காட்சி முதல் நாளை முழுவதும் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன

ஒரு வேட்பாளருக்கு ஒரு வாகனமும் மற்றும் ஏஜென்டுக்கு ஒரு வாகனம் மட்டுமே அனுமதிக்கப் பட்டுள்ளதாகவும் அனுமதி இல்லாத வாகனங்களை தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்தினால் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தேர்தல் துறை அறிவித்துள்ளது வேட்பாளருக்கு அனுமதிக்கப்பட்ட வாகனத்தை மற்றவர்கள் பயன்படுத்தக் கூடாது என்றும் வாகனங்களில் ஐந்து பேருக்கு மேல் செல்ல அனுமதி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலை ஒட்டி நாளை புதுவையில் அனைத்து தொழிற்சாலைகள் கடைகள் மற்றும் இதர நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு செலாவணி முறிகள் சட்டத்தின் கீழ் ஊதியத்துடன் கூடிய ஒருநாள் விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என தொழிலாளர்துறை உத்தரவிட்டுள்ளது

இன்று மகாவீர் ஜெயந்தி திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுவையில் நாளை வாக்காளர்கள் அச்சமின்றியும் பாதுகாப்பாகவும் வாக்களிக்க அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தலைமைத் தேர்தல் அதிகாரி டாக்டர் கந்தவேலு தெரிவித்துள்ளார்